பண்டிகையை கொண்டாடுவதுடன் பல்வேறு திட்டப் பணிகளை ஆய்வு செய்கிறார்

வெடித்ததாக நூற்றுக்கணக்கானோா் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று உத்திரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் செல்கிறார் அங்குள்ள ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு வழிப்பாட்டில் அவர் பங்கேற்கிறார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேதா்நாத் மற்றும் அதனை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் அவர் ஆய்வு செய்ய உள்ளார்

பிரதமா் வருகையை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வட மாநிலங்களில் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத்தலைவர் ராம்நாத் கோவிந்த் கவிடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் திரு ஏற்படுத்தும் நாளாக இது திகழ்கிறது என்று கூறியுள்ளார் இருளிலிருந்த மக்களுக்கு ஒளியேற்றும் நாளாக இது விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைதி வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றை இந்த தீபாவளி கொண்டுவரட்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளாா் அசாமின் தின்ஜன் பகுதியிலும் அருணாச்சல பிரதேசத்தின் ஆண்ட்ரா வா ஒம்காா் மற்றும் அனினி பகுதிகளிலும் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தீபாவளியை கொண்டாட உள்ளார் வீர மரணமடைந்த ரானுவ வீரர்களின் குடும்பத்தினரை சந்திக்கும் அமைச்சா் அவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்க உள்ளார் மேலும் எல்லையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார்

தீபாவளி பண்டிகைக்காக மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்குச் செல்ல கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன

தமிழகத்தில் நேற்று தீபாவளி பண்டிகையின் போது நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததாக நூற்றுக்கணக்கானோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

இதேபோல் சென்னை கோவை திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமாளோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு எச்சிக்கப்பட்டு அனுப்பப்பட்டனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்பான முழு விவரங்கள் இன்று வெளியிடப்படும் என்று காவல்துறை கூறியுள்ளது சென்னையில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நேற்று காற்று மாசு குறைவாகவே காணப்பட்டதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது

க்நாடகாவில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஷிமூகா மக்களவைத் தொகுதியில் பிஜேபி யும் பெல்லாரியில் காங்கிரசும் மாண்டியாவில் மதசா்பற்ற ஜனதாதளமும் வெற்றிபெற்றுள்ளன இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள க்நாடகா மாநில பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா பண பலத்தை பயன்படுத்தி இரு மக்களவைத் தொகுதிகளில் காங்கிரகம் மதசாா்பற்ற ஜனதாதளமும் வெற்றிபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து பிஜேபி விரிவாக ஆய்வு செய்யும் என்றும் அவர் கூறினார்

சத்தீஷ்கட்டில் மாவோயிஸ்ட்டுகள் சரணடைந்திருப்பது அரசின் கொள்கைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் கிடைத்த வெற்றி இது என்று தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கட் அரசு மாவோயிஸ்ட்டுகளின் மறுவாழ்வுக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் நல்ல பலன் அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் இந்திய பெருங்கடலுக்கும் இலங்கைக்கும் இடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வுபகுதி உருவாகியுள்ளது

தருமபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் நுண்ணீர் பாசனத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

சா்வதேச தொலைதொடா்பு கவுன்சில் உறுப்பினராக மேலும் நான்காண்டுகளுக்கு நீடிக்க இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது சவுதி அரேபிய பத்திரிக்கையாள் ஐமால் கஸ்தோகி கொல்லப்பட்டது தொடர்பாக துருக்கி அரசிடம் கூடுதல் ஆதாரங்கள் உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்ச் கூறியுள்ளாா் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு கானுமாறு அந்நாட்டு அதிபர் மைத்றிபால சிறிசேனாவை அமெரிக்காவும் காமன்வெல்த் நாடுகளின் கூட்டமைப்பும் கூட்டுக்கொண்டுள்ளன